இன்று தீர்ப்பளித்தது

அமைச்சர்கள் வரவேற்றுள்ளனர்

அரசு தெரிவித்துள்ளது

இன்று வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டது தமிழகத்தில் ஒரே நாடு ஒரே ரேசன் அட்ளட திட்டத்தை முதலமைச்சர் திரு எடப்பாடி

நாளை தொடங்கி வைக்கிறார்

ஐபிஎல் கிரிக்கெட்டில் இன்று ராஜஸ்தான் கொல்கத்தா அணிகள் மோதுகின்றன

இந்த வழக்கினை விசாரித்த நீதிபதி திரு திரு சுரேந்திரகுமார் யாதவ் இன்று இந்த தீர்ப்பினை வழங்கினார்

பாபர் மஞ்தியை இடித்தது சமூக விரோதிகள்தாள் என்றும் அந்த தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த சமூக விரோதிகளுக்கும் குற்றம்சாட்டப்பட்டவர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது மசூதியை இடிப்பதற்கு முன்கூட்டியே திட்டமிடப்பட்டதற்கான எந்த ஆதாரமும் இல்லை என்றும் அந்த தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது

இந்த தீர்ப்பு வரலாற்று சிறப்புமிக்கது என்றும் இதனை வரவேற்பதாகவும் திரு எல் கே அத்வாளி கருத்து தெரிவித்துள்ளார் மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாதசிய் திரு ரவிசங்கள் பிரசாத் மற்றும் பிஜேபி தலைவர்கள் பவர் இந்த தீர்ப்பினை வரவேற்றுள்ளனர் சிவசேனாவும் இந்த தீர்ப்புக்கு வரவேற்பு தெரிவித்துள்ளது

பிரமோஸ் ஏவுகணை இன்று வெற்றிகரமாக சோதித்துப் பார்க்கப்பட்டது உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் கீழ் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட அதிக திறன்கொண்ட கருவிகளை உள்ளடக்கிய இந்த ஏவுகணை சோதனை ஒடிஸா மாநிலம் பாலஸோரில் காலை பத்தரை மணி அளவில் நடைபெற்றதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இந்த ஏவுகனை பரிசோதனையில் ஈடுபட்ட அனைத்து விஞ்ஞானிகளுக்கும் பாராட்டுக்களைத் தெரிவித்துள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் கூறியுள்ளார் ஊற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் உறதிமொழியை நிறைவேற்றுவதற்கு இத போன்ற உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட அதிக திறன் னெண்ட கருவிகள் உதவிடும் என்றும் திரு ராஜ்நாத்சிய் தெரிவித்துள்ளாா் நாடு முழுவதும் ஒரே குடும்ப அட்ளட திட்டம் தமிழகத்தில் நாளை முதல் செயல்பாட்டிற்கு வருகிறது முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைக்க உள்ளதாக உணவு அமைச்ச் திரு னமராஜ் கூழியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேககையில் அவர் இவ்வாறு கூறினார் நாட்டிலேயே முதல் முறையாக செயல்திறள் அளவீட்டு முறையில் திடக்கழிவு மேணாண்மை திட்டத்தை முதலனமச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று சென்னையில் தொடங்கி வைத்தாா் சென்ளை மாநகராட்சிக்கு உட்பட்ட ஏழு மண்டலங்களிலும் தனியார் பங்களிப்புடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இதற்காக ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த நிறவனத்துக்கு எட்டு ஆண்டு காலத்திற்கு பணிகளை மேற்கொள்வதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது

தேசப்பிதா மகாத்மாகாந்தியின் போதனைகள் வழங்குகிறார் காந்திய சிந்தனையாளர் பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி

கிராம சபை நடைபெறவுள்ள இடம் நேரம் ஆகியவற்றை கிராம மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டுமென்றும் தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது இந்து முள்ளனியின் நிறுவனர் தலைவர் திரு இராம கோபாலன் இன்று காலமானார்

உடல்நலக் குறைவு காரணமாக சென்னையில் தனியார் மருத்துவமனை ஒன்றில் அவர் சிகிச்சை பெற்று வந்தார் அவரின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி சுதந்திரப் போராட்டத்தில் பங்கேற்ற இராம கோபாலன் இந்து முன்னணி இயக்கத்திற்கு வழிகாட்டியாகவும் திகழ்ந்தார் என்று கூறியுள்ளார் திமுக தலைவர் திரு

ஸ்டாலின் வெளியிட்டுள்ள செய்தியில் திமுகவுடன் சித்தாந்த வேறுபாடுகள் எத்தளையோ இருந்தாலும் கலைஞர் கருணாநிதியுடன் நட்புடன் பழகியதை குறிப்பிட்டுள்ளார் திராவிடர் கழகத் தலைவர் திரு

வீரமணி விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் ராமகோபாலன் மனிதநேய அடிப்படையில் அன்புடன் பழகுபவர் என்று குறிப்பிட்டுள்ளார் குடிமைப்பணி முதல்நிலை தேவுகளை ஒத்தி வைக்க உத்தரவிடக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது இது தொடர்பான மனுவினை விசாரனை செய்த நீதிபதி திரு கன்வில்கள் தலைமையிலான அமர்வு இன்று இதனை தெரிவித்தது

இன்று வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார்

தேசிய தன்னார்வ ரத்த தான தினம் கடைபிடிக்கப்படுவதையொட்டி வெளியிட்டுள்ள செய்தியில் அவர் இதனைத் தெரிவித்துள்ளார் தள்ளா்வ ரத்த கொடையாளா்கள் மூலம் ரத்தத்தை சேகிப்பதில் தமிழகம் முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது என்றும் முதலமைச்சர் அதில் குறிப்பிட்டுள்ளார்

தபாயில் சற்றநேரத்தில் தொடங்கும் இப்போட்டியில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது